நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுடில்லியில் அசோசேம் தொழில் வர்த்தகக் கூட்டமைப்பின் வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அவர் பொருளாதார இலக்குகளை எட்டுவதில் தத்தம் கடமைகளைச் செய்ய நாடே ஒன்றுபட்டு முன்வந்திருப்பதாகக் கூறினார் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் கார்ப்பரேட் துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரை செவிமடுக்கும் அரசு தற்போது இந்தியாவில் இருப்பதாகவும் சவால்களைக் கண்டு அரசுக்கு அச்சமில்லை என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார்

வங்கித் துறை மற்றும் கார்ப்பரேட் துறையில் பழைய பலவீனங்கள் நீக்கப்பட்டு விட்டதால் இத்துறையினர் துணிச்சலாக முடிவெடுத்து அதிக முதலீடு செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய பொருளாதாரத்தை முறை சார்ந்த நவீன பொருளதாரமாக மேம்படுத்தவே அரசு விரும்புவதாக திரு நரேந்திர மோடி கூறினார் அரசின் முயற்சிகள் காரணமாக இந்தியாவில் உற்பத்திக்கு ஆகும் செலவு படிப்படியாகக் குறைந்து வருவதாகவும் தற்போது இந்தியாவில் கம்பெனிகளை சிலமணி நேரத்தில் பதிவு செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வரிக் கட்டமைப்பில் வெளிப்படைத் தன்மை செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்தும் வகையில் வரி செலுத்துவோரும் அதிகாரிகளும் நேருக்கு நேர் சந்திக்கத் தேவையில்லாத நிலை ஒன்றை நோக்கி அரசு நகர்ந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார்

மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடில்லியில் உள்கட்டமைப்பு எரிசக்தி வானிலை மாற்றம் உள்ளிட்ட துறையினருடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் உள் கட்டமைப்புத் துறையில் உலக நிலவரங்களுக்கு ஏற்ற வர்த்தக விதிகளை உருவாக்குதல் நிதி வசதிகளில் நெகிழ்வுத் தன்மையின் தரத்தை மேம்படுத்துதல் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்களின் பயன்பாடு மீது கூடுதல் கவனம் செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறையில் முதலீடுகளை அதிகரித்தல் மலிவு விலை வீட்டுவசதித் துறைக்கு கூடுதல் நிதி கிடைக்கச் செய்தல் காற்று மாசுபாட்டைக் குறைக்கும் முயற்சிகளுக்கு அதிக நிதி ஒதுக்குதல் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளும் இக்கூட்டத்தில் வெளியாகின மத்திய நிதித் துறைச் செயலர் வருவாய்த் துறைச் செயலர் உள்ளிட்ட உயர்நிலை அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர்

பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில்வே துறையை நவீனமாக்கி செயல்பாட்டுச் செலவைக் குறைக்கவும் ரயில்வே துறை மூலமான சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கவும் கூட்டுத் தொழில் முயற்சிகள் உருவாக்கப்படுவதாகக் கூறினார் நில வணிகத் துறையினர் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு தாராளமாக கடன் வழங்க அரசு பெரிய அளவில் வங்கிகளுக்கு ஆதரவளித்து வருவதாக திரு பியூஷ் கோயல் மேலும் கூறினார்

திறன்மிகு இந்தியா என்னும் கனவை உயர்ந்த தரத்துடன் பெரிய அளவில் எட்ட அமைச்சகம் முயன்று வருவதாக அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

மருத்துவ வசதிகள் போதைப் பழக்கம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் பற்றிய மக்களின் குறைகள் கேட்டறியப்பட்டு மறு ஆய்வு செய்யப்பட்டதாக வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் அரசு விழாக்களில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டைத் தவிர்க்குமாறு மாஹே பகுதி அதிகாரிகளுக்கும் பொன்னாடை பூங்கொத்து போன்ற பரிசுப் பொருட்களைத் தவிர்த்து பள்ளிகளுக்குப் பயனுள்ள கால்பந்து கைப்பந்து போன்ற விளையாட்டுப் பொருட்களை வழங்குமாறு காரைக்கால் பகுதி அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டது பள்ளி குழந்தைகளிடையே போதைப் பழக்கத்தை தடுக்கும் முயற்சிகளில் பெற்றோர் ஆசிரியர் சங்கப் பிரதிநிதிகள் மற்றும் குடிமக்களின் ஆதரவை கோரிப் பெற காரைக்கால் மற்றும் மாஹே பகுதி அதிகாரிகளிடமும் குழந்தை திருமணத்தை தடுத்து எழுத்தறிவு மற்றும் திறன் மேம்பாடு மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க ஏனாம் பகுதி அதிகாரிகளிடமும் கேட்டுக் கொள்ளப்பட்டது

ராம் நாத் கோவிந்த் புதுச்சேரி வர இருப்பதை ஒட்டி இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று உயர்நிலை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் தலைமைச் செயலர் திரு அஸ்வினிகுமார் டிஜிபி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா மாவட்ட ஆட்சியர் திரு

அருண் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர்

ராம் நாத் கோவிந்த் அன்றைய தினமே ஆரோவில் செல்வார்

குடியுரிமை திருத்தச் சட்டத்தைக் கண்டித்து இன்று புதுச்சேரியில் வழக்கறிஞர்களில் ஒரு பிரிவினர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் குடியுரிமை திருத்த சட்டத்தை விலக்கிக் கொள்ளக் கோரி இவர்கள் கோஷம் எழுப்பினர் ஆயினும் இப்போராட்டத்தினால் நீதிமன்றப் பணிகள் பாதிக்கப்படவில்லை புதுச்சேரியில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை வரவேற்றும் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியதற்காக பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

குடியுரிமை திருத்தச் சட்டம் முஸ்லீம் சமூகத்தினருக்கு எதிரானது என்பது போல காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் பொய்ப் பிரச்சாரம் செய்வதாகக் கூறியும் அதைக் கண்டித்தும் மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மத்தியில் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரசும் அதன் தோழமைக் கட்சியான திமுக வும் இலங்கை தமிழர்களை பாதுகாக்கும் வகையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் ஏன் கொண்டு வரவில்லை எனவும் இக்கட்சிகள் வினவின

குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்க்கும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை முதலமைச்சர் எதிர்ப்பது பதவியேற்பின் போது எடுத்துக் கொண்ட உறுதிமொழிக்கு எதிரானது என்றும் குடியுரிமை திருத்தச் சட்டம் புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் பகிரங்கமாகக் கூறியிருப்பதால் முதலமைச்சர் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் இந்தியாவில் பிறந்த எவரும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் இது குறித்து திழுக மேற்கொண்டு வரும் பொய்ப் பிரச்சாரத்தை முதலமைச்சர் பின்பற்றி புதுச்சேரியில் வன்முறையைத் தூண்ட முயலுவதாகவும் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக வைப் பொறுத்தவரை இலங்கைத் தமிழர்களுக்கு இரட்டைக் குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே கட்சியின் நிலைப்பாடு என்றும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று இது குறித்து பிரதமரிடம் பேசியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்க்கும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

அன்பழகன் வினவினார்